கோடி ரூபாய் சிறப்பு பொருளாதார திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார்

தமிழக முதலமைச்சர் திரு

காட்சி மூலம் ஆலோசனை நடத்த உள்ளார்

பத்தாம் வகுப்பு தேர்வு மையங்களுக்கு மாணவர்கள் சிரமம் இல்லாமல் சென்றுவர பேருந்து வசதி செய்யப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சள் திரு

செங்கோட்டையன் அறிவித்துள்ளா்

ப்ளஸ் டூ விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கிய உடனேயே பொறியியல் கலந்தாய்வுக்கான அட்டவணை வெளியிடப்படும் என்று உயர்க்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் கூறியுள்ளார்

நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சி வாயிலாக நேற்று உரையாற்றுகையில் இதனை அவர் தெரிவித்தார் தற்கா்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் இந்த தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவா் கூறினாா்

இருப்பினும் முகக்கவசத்தை அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி அந்த நோய்த்தொற்று நம்மை பாதிக்காததை உறுதி செய்து கொள்ள வேண்டுமென்றும் அவர் கூறினார்

நம்மைநாமே பாதுகாத்துக் கொண்டு எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவர் கூறினார்

நெருக்கடியை நல்வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றும் பிரதமர் இந்த குறிப்பிட்டார் இதனால் தன்னம்பிக்கை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார் இந்தியாவின் மருந்துகள் உலகிற்கு புதிய நம்பிக்கையை அளித்திருப்பதாகவும் இதனால் உலக அளவில் இந்தியாவுக்கு பாராட்டு கிடைத்திருப்பதாகவும் பிரதமா் தெரிவித்தாா் இதனை கண்டு ஒவ்வொரு இந்தியரும் பெருமிதம் கொள்ள வேண்டுமென்றும் பிரதமா் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார்

தமிழகம் மற்றும் புதுச்சோயில் உள்ள அனைத்து அகில இந்திய வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

ஹர்ஷ்வா்தன் கூறியுள்ளார்

இதையடுத்து

இதையடுத்து

கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை ஆய்வகமும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையின் ஆய்வகமும் இந்நோய்த்தொற்று குறித்து பரிசோதிக்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தால் நேற்று அங்கீகரிக்கப்பட்டது

எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்த உள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சா் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் மூத்த அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள்

பத்தாம் வகுப்பு தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் தேர்வு மையங்களுக்கு சென்று வர பேருந்து வசதி செய்யப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் கூறியுள்ளார்

தமிழகத்தில் ப்ளஸ் டூ விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கிய உடனேயே பொறியியல் கலந்தாய்வுக்கான அட்டவணை வெளியிடப்படும் என்று உயர்க்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு கலந்தாய்வு என தயாா் நிலையில் உள்ளதாக கூறினாா்

ஊரடங்கின் காரணமாக வேளாண் பொருட்களை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஊரடங்கால் காய்கறி பழங்கள் உள்ளிட்டவற்றை சந்தைக்கு கொண்டு சென்று விற்க முடியாமல் அவதிப்படும் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக விளைப்பொருட்களை அரசே கொள்முதல் செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளித்து அரசு தாக்கல் செய்துள்ள மனுவில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது

அடுத்தடுத்த நாட்களில் வெளிமாநில தொழிலாளர்கள் அவர்களது மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு சந்தீப்நந்தூரி கூறியுள்ளார்

ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட தீவரவாத தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது சிவில் விமானப் போக்குவரத்தை தொடங்குவது குறித்து இன்னும் இறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை என்று அத்துறையின் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

கேட்டுக் கொண்டுள்ளது

மெகராஜ் வழங்கினாா்

வீரராகவராவ் நேற்று ஆய்வு செய்தார்